இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது

நிலையில் உள்ளன

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இதளை தாக்கல் செய்து பேசுகையில் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானது போல இந்த மசோதாவை சித்தரிப்பது தவறானது என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநில மக்களின் நலன்கள் இந்த மசோதா காரணமாக எவ்விதத்திலும் பாதிக்காது என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் இந்த மசோதா மீதான விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது குடியுரிமை சுட்டத்திருத்த மசோதா வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்றக்குழு கூட்டத்தில் இதைத் தெரிவித்த பிரதமர் அண்டை நாடுகளில் சிறுபான்மையினர் மத சுட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவதற்கும் இந்த மசோதா முற்றப்பள்ளி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி நாட்டின் வரவாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கக்கூடியது இந்த மசோதா என்று பிரதமர் கூறியதாககுறிப்பிட்டார் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் பணியாளர் தேர்வாணையத்தின் மூவம் ஒரு வட்சம் பணியிடங்கள் நடப்பாண்டிலும் அடுத்த ஆண்டிலும் பூர்த்தி சுப்யப்படவுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நான்கு லட்சம் பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ஏற்றுமதி அனுமதிக்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார்

இன்று மக்களவையில் கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ரயில்வே பணி நியமனங்கள் மண்டல வாரியாக மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் இதில் எவ்வித முறைகேடும் நடைபெற வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார்

தெற்கு காஷ்மீர் பகுதியில் வேலை வாய்ப்பை அளித்துள்ளதாகவும் கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் தலைவர் திரு சக்சேனா கூறினார்

வர்த்தக ரீதியில் இந்த செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியுள்ளது

இது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்காக விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார்

ஜார்கண்ட் மாநில சுட்டப்பேரவை தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட வாக்குப் பதிவுக்கான அனைத்து அஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்

இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் நேற்று முடிவடைந்தது

இத்தொடர்பாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தாக்கல் செய்த மனுவிளை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு போப்தே தலைமையிலாள அமர்வு இன்று இதற்கான உத்தரவிளை பிறப்பித்தது

இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச பற்றுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் பாரதி திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் தமிழில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பாரதியாரின் எண்ணங்கள் தற்போதும் எழுச்சியூட்டும் விதமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் பாரதியாரின் சிலைக்கு மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பாரதியார் சிவைக்கு அருகே அவைக்கப்பட்டிருந்த திருவுருப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அஷ்ரத் ஹூசைன் சாட்சியங்களை பதிவு செய்யுமாறு அந்நாட்டு அரகக்கு உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைத்தார் தெலங்காளாவில் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்முறைக்குப் பின் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நான்கு பேர் போலீஸ் என்கவுண்டரில் கட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக ஒய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்படுவது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

சில இடங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது